காரணமாகபெங்களுருவில் காலமானார்

கட்டுப்பாட்டுஅறைதொடங்கப்பட்டுள்ளதாகமாநிலஅமைச்சர் திரு ஜெயகுமார் தெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் பாகிஸ்தானைவென்றது

அனந்தகுமார் உடல்நலக்குறைவு காரணமாக இன்றுஅதிகாலைபெங்களுருவில் காலமானார்

புற்றநோய்க்குசிகிச்சைபெற்றுவந்தஅவர் சிகிச்சைபலனின்றிஉயிரிழந்தார் அவரதுமறைவுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் பிஜேபியைவலுப்படுத்துவதற்காகஅவர் ஆற்றியபணிகள் அளப்பறியதுஎன்றும் பிரதமர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் உட்படபலர் அனந்தகுமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இருப்பினும் கரையைக் கடக்கும்போது இது வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கூடுதலாகமழைபெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

தொடர்பாகநேற்றுஅவர் விடுத்துள்ளஅறிக்கையில் இது புயல் குறித்தவிவரங்களைமீனவர்களுக்குவழங்கிடஏதுவாகபேரிடர் மேலாண்மைகட்டுப்பாட்டுஅறைஉருவாக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளார்

மீனவர்கள் இந்தமையத்தைதொடர்பு கொண்டுவிவரங்களைப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் திரு ஜெயகுமார் அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளார் முதலீடுகளைசர்ப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகதொழில் துறைஅமைச்சர் திருசம்பத் கூறியுள்ளார் நேற்றுகோவையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இவ்வாறுகூறினார்

மணிகண்டன் கூறியுள்ளார் ராமேஸ்வரம் அரசமருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்குஅளிக்கப்பட்டுவரும் சிகிச்சைகுறித்துஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் பாதிப்பு இல்லைஎன்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மழைநீர் தேங்கும் இடங்களில் அவற்றைஉடனடியாகஅகற்றஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இதனையொட்டிவிரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதற்கிடையே தெலங்கானாமற்றும் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுதொடங்குகிறது மத்தியில் பிஜேபிதலைமையிலானஅரசுபொறுப்பேற்றபின்னர் நாடுவிரைவானபொருளாதாரவளர்ச்சியைக் கண்டுவருவதாகநிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லிகூறியுள்ளார் நேற்றழும்பையில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் மத்தியஅரசுமேற்கொண்டபொருளாதாரநடவடிக்கைகளுக்குஉரியபலன் கிடைத்திருப்பதாகவும் கூறினார் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

அமெரிக்கஅதிபர் திரு டோனால்டுட்ரம்ப்புடன் பாரிசில் ஆக்கப்பூர்வமானபேச்சுநடத்தியதாக ரஷ்ய அதிபர் திருவிளாடிமிர் புடின் கூறியுள்ளார் இலங்கைநாடாளுமன்றத்தில் வன்முறைஏற்படக்கூடாதுஎன்பதைக் கருத்தில் கொண்டே அதுகலைக்கப்பட்டதாக அற்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பாலசிறிசேனகூறியுள்ளார்

ஆசியான் உச்சிமாநாடுநேற்றுசிங்கப்பூரில் தொடங்கியது

கொசுஉற்பத்தியைதடுக்கத் தவறியதற்காகதிருநெல்வேலிஅரசுமருத்துவக் கல்லூரிமருத்துவமனைக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது

கொல்கத்தாவில் நடைபெற்றசர்வதேசசேலஞ்சர்ஸ் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் பட்டம் வென்றார் ஒலிம்பிக் போட்டிக்கானமகளிர் தகுதிக்கற்றுகால்பந்துப் போட்டியில் இந்தியா பங்ளாதேஷை வென்றது